திரு ராஜ்நாத்சிங் பாதுகாப்பு குறித்து இன்று நேரில் ஆய்வு செய்தார் மத்திய அமைச்சர்கள் திரு ஹர்ஷ்வர்தன் திரு ரவிசங்கர் பிரசாத்

இரானி திரு அர்ஜுன் முண்டா இன்று தங்கள் துறை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர்

அமைச்சருடன் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத்தும் சென்றிருந்தார் அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டுள்ள ரானுவ வீரர்களிடம் அவர்கள் சந்தித்து வரும் சவால்கள் குறித்து கேட்டறிந்தார் சிறப்பாக செயலாற்றிய வீரர்களை அமைச்சர் கௌரவித்தார்

காஷ்மீர் பள்ளத்தாக்கில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் அவர்கள் அயராது செயல்பட்டுவருவதாகவும் அவர் கூறினார் உலகில் உயரமான சியாச்சின் பனிமலைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ராணுவ மண்டலத்தில் உறைபனி மற்றும் குளிர் காற்றையும் பொருட்படுத்தாது நமது ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெலுங்கானா ஆந்திரபிரதேஷ் மேற்குவங்கம் ஒடிசா மற்றும் தில்லி பிரதேசம் ஆகியவை இன்னமும் இந்த திட்டத்தை செயல்படுத்தாத மாநிலங்கள் என்று கூறினார்

மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி சுட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு அர்ஜுள் முண்டா இத்துறையின் இணையமைச்சர் ரேணுகா சிங் நித்தி ஆயோக்கின் தனிப்பொறுப்புடன் கூடிய இணைஅமைச்சராக திரு ராவ் இந்தர்ஜித் சிங் ஆகியோரும் தங்களது அமைச்சக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுக்கு மத்திய அரசு கேபினட் அந்தஸ்து வழங்கியுள்ளது பாதுகாப்பு துறையில் கடந்த காலத்தில் அவர் ஆற்றிய சிறப்பான பணிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அவருக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த பொறுப்பில் அவர் தொடருவார் கடந்த ஆண்டு பிரதமருக்கு பாதுகாப்பு சர்வதேச உறவுகள் உள்ளிட்ட விஷயங்களில் ஆலோசனை வழங்குவதற்காக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு சிறப்பாக செயல்பட்டது என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது

இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரதமரின் மாலத்தீவு பயணத்தின்போது இருரப்பு ஒத்துழைப்புக்கான பல்வேறு முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

முத்தலாக்கை தடை செய்வதற்கான மசோதாவை நாடாளுமன்றத்தில் மீண்டும் கொண்டுவந்து நிறைவேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதி பூண்டுள்ளதாக இன்று தமது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட மத்திய சுட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார்

முத்தலாக் புதிய மசோதாவை மீண்டும் கொண்டுவந்து மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் விரைந்து நிறைவேற்றுவதாற்கான நடவடிக்கைகளை தாம் மேற்கொள்ளப்போவதாகவும் அவர் கூறினார் சுட்டத்துறையில் நவீள தொழில் நுட்பத்தை பயன்படுத்தி சுட்ட நடைமுறைகளை விரைந்து முடிக்கவும் அனைத்து தரப்பினரும் சுட்டத்தை எளினமயாக அனுகுவதற்கும் வழிவகை காணப்படும் என்றும் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார்

பட்ஜெட்டில் அறிவித்தப்படி ஒரு லட்சம் மின்னனு கிராமங்களை உருவாக்குவதற்கான பணிகளை தமது துறை விரைந்து மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார் பாரத் நெட் கட்டமைப்பு மின்னனு தகவல் தொடர்பு சேவையில் பெரிய மாற்றத்தை கொண்டுவரும் என்றும் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார்

இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருதாப்பிலும் ஆயுத குறைப்பு கட்டுப்பாடு மற்றும் அணு ஆயுத பரவலக்கத்திற்கான தடை உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் எடுத்துரைக்கப்பட்டது தெரிவிக்கப்பட்டுள்ளது இருதரப்பிலும் நன்மை பயக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்தம் இந்த பேச்சுவார்த்தையின்போது விவாதிக்கப்பட்டது

இந்த தடையை எதிர்த்து மத்திய அரசு மேல்முறையீட்டு மனுவை கடந்த வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்தகு இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்த போது தடையை நீக்கமறுத்த உச்சநீதிமன்றம் எதிர் மனுதாரர்களுக்கு நோட்டஸ் அனுப்ப உத்தரவிட்டது உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவை பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வரவேற்றுள்ளார்

இவர்களை விடுதலை செய்வது தொடர்பாக ஆளுநருக்கு அறப்பப்பட்ட அமைச்சரவை தீர்மானம் நிலுவையில் இருப்பதாகவும் இதன் நிலை குறித்து தெரிவிக்க இரண்டு வாரம் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அரசு வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார் இதனை ஏற்ற நீதிபதிகள் அவகாசம் அளித்து விசாரணையை ஒத்திவைத்தனர்

தமிழ்நாட்டில் முதன்முறையாக சென்னையில் உள்ள ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மூன்றாம் பாலினத்தவருக்கான பன்னோக்கு மருத்துவ மையம் தொடங்கப்பட்டுள்ளது

நாட்டிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து

இந்தியா நாளை மறுநாள் நடைபெறவுள்ள முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது